இனி விரிவான செய்திகள் காவிரி டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக மாற்றப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடைப் பூங்காவை சேலம் மாவட்டம் தலைவாசலில் அமைப்பதற்கான கட்டுமானப் பணிகளைஇன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார்

டெல்டா மாவட்டங்களை பாதுகாப்பதற்காக என்னுடைய அரசு காவிரி டெல்டா பகுதிகளை பாதணக்கப்பட்ட சிறப்பு வேளான் மண்டலமாக மாற்றப்படும் என்ற அறிவிப்பை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன்

இதனை செயல்படுத்திட சுட்ட வல்லுர்களை கலந்தாலோசித்து அறிவுரைகளை ஆராய்ந்து இதற்காக தளிச் சட்டம் இபற்றிட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நாள் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பகுதியில் புதிதாக ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களை தொடங்குவதற்கு இவ்வரசு எப்போதும் அனுமதி அளிக்கது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்க்கூடிய எந்த திட்டமும் தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு முடியாது அதற்கு நாங்கள் அனுமதி அளிக்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் காவிரி டெல்டா பகுதிகளில் விளையும் விளை பொருட்களை மூலப்பொருட்களாக கொண்டு செயல்படுத்தும் தொழிற்சாலைகளையும் வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகளும் தேவைக்கேற்ப இவ்வரசு ஊக்குவிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அனைத்துத் துறைகளிலும் தமிழகம் முன்னிலையில் உள்ளதாக தெரிவித்தார் இதற்கிடையே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக காவிரி டெல்டா மாவட்டங்களை முதலமைச்சர் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாயிகளின் நலனில் அக்கறையுடன் மாநில அரசு செயல்படுகிறது என்பதையே இது உணர்த்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த அறிவிப்பு காரணமாக காவிரி பாசன விவசாயிகளின் எதிர்காலம் ஒளிமயமானதாக அமையும் என்றும் திரு ராமதாசு கூறியுள்ளார் கொரோனா வைரஸ் தொடர்பாக பொதுமக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் மாநிலத்தில் கொரோனா வைரஸினால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்

இதன் காரணமாக அவர்கள் மருத்துவமனையிலிருந்து அனுப்பிவைக்கப்பட்டதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் இதேபோல் மத்திய அரசும் கொரோனா வைரஸினால் புதிதாக யாரும் பாதிக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளது சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத் தொடரில் குடியுரிமை திருத்தச் சுட்டத்திற்கு எதிரான தீர்மானத்தை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று திழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டிற்கான பணிகளுக்கும் தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் அரசியல் லாபத்திற்காக குடியுரிமை திருத்தச் சுட்டத்திற்கு எதிராக திமுக போராட்டங்களை நடத்தி வருவதாக பிஜேபி தேசிய செயலர் திரு ஹெச் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார் இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதர எதிர்க்கட்சிகளும் வாக்கு வங்கி அரசியலை கருத்தில் கொண்டே செயல்படுவதாக குறிப்பிட்டார் பிஜேபி மாநில தலைவர் விரைவில் நியமிக்கப்படுவார் என்றும் திரு ஹெச் ராஜா தெரிவித்தார் டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முறைகேடுகளில் ஈடுபட்ட அனைவரையும் கண்டறிவதற்கு சிபிஐ விசாரணை அவசியமாகிறது என்று கூறினார் தொழில் புரிவதற்கான நடவடிக்கைகளை மேலும் எளிமைப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இன்று கொல்கத்தாவில் மத்திய பட்ஜெட் குறித்து தொழில் மற்றும் வர்த்தகத் துறை பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார் புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் எண்ணத்தை பூர்த்தி செய்யும் வகையில் தொழில் மற்றும் வர்த்தகத் துறையினருடன் மத்திய அரசு தொடர்ந்து பேச்சுக்களை நடத்தும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் வழக்குகளை தொடுப்பதற்கு முன் சமரச முயற்சிகளில் ஈடுபடுவதை கட்டாயமாக்க வகை செய்யும் சட்டம் கொண்டுவரப்பட வேண்டியதன் அவசியத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு போப்தே வலியுறுத்தியுள்ளார் புத்தில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சுமரசம் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்க உதவிடும் என்றார் குறைந்த செலவில் விரைந்து தீர்வு காண்பதற்கு சமரச மையங்கள் உதவிகரமாக இருக்கும் என்றும் திரு போப்தே குறிப்பிட்டார் நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில் முதல் தமிழ் அச்சுக்கூடத்தை உருவாக்கிய ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த பார்த்தலோமியஸ் சீகன் பால்கு வாழ்ந்த பன்முக பண்பாட்டு அருங்காட்சியத்தில் சர்வதேச சுற்றுவா ஒவியக் கண்காட்சி நடைபெற்றது இதனை வெளிநாட்டினர் உட்பட ஏராளமானோர் பார்வையிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்நிலையில் பாரம்பரிபயிக்க அந்த அச்சுக்கூடத்தில் பல்வேறு நாடுகளில் ஒவியக் கண்காட்சி நடத்தி ஜெர்மன் நாட்டவர்களின் சர்வதேச சுற்றுவாக் கண்காட்சி நடைபெற்றது ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த மோரிஸ் குட்சோ அவரது நண்பர் உட்ரியோ ஜெப்ரின் ஆகியோர் ஒவியக் கண்காட்சியை சர்வதேச நாடுகளில் நடத்தி வருகிறார்கள் ஒவ்வொரு நாட்டில் உள்ள பழங்கால கலாச்சாரங்களையும் தற்போதுள்ள கலாச்சாரங்களையும் அறிந்து அதை ஒவிபங்களாக வரைந்து காட்சிப்படுத்தி வருகிறார்கள்

இந்த மைதானத்தில் ஐ பி எல் போட்டிகளை நடத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களிடையே தற்காப்புக் கலையை வளர்க்கவும் உடற்பயிற்சியை வலியுறுத்தும் விதமாக நாகர்கோவிலில் சிலம்பம் களரி சுவடு போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன

பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலில் குண்டம் திருவிழா இன்று நடைபெற்றது ஆயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றனர்

எஞ்சிய வீரர்கள் சொற்ப ரன்னுக்கு விக்கெட்டுக்களை பறிகொடுத்தனர் முத்தரப்பு மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இநதியா மற்றும் ஆஸ்திரேலியா இறுதியாட்டக்திற்கு முன்னேறியுள்ளன

இறுதிப்போட்டி வரும் புதன்கிழமை நடைபெறும்

ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று பெங்களுர் அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது